ராம்நாத் கோவிந்த் மீண்டும் பிறப்பித்துள்ளார் சீக்கிய குரு கோவிந்த சிங்கின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நினைவு நாணயம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் பாரதிய ஜனதா கட்சி நாட்டிற்கு சேவை புரிவதற்காக அரசியலில் உள்ளதே தவிர மக்களை பிரித்தாளவோ ஓட்டு வங்கிக்காகவோ அல்ல என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாராயணசாமி அறிவித்துள்ளார்

ராம்நாத் கோவிந்த் மீண்டும் அந்த சட்டத்தை பிறப்பித்துள்ளார் முத்தலாக் விவாகரத்து முறையை கிரிமினல் குற்றமாக அறிவிக்கவும் முஸ்லிம் பெண்களின் திருமண உரிமைகளைப் பாதுகாக்கவும் இந்த அவசர சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது முத்தலாக் அவசர சட்டத்திற்கு பதிலாக நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் மத்திய அரசு கொண்டு வந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட போதிலும் எதிர்கட்சிகள் ஒத்துழைக்காதால் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படவில்லை இதற்கிடையே கம்பெனிகள் சட்டத்தை திருத்துவதற்கான அவசர சட்டம் மற்றும் இந்திய மருத்துவக் கவுன்சில் சட்டத்தை திருத்துவதற்கான அவசர சட்டத்தையும் குடியரசுத் தலைவர் மீண்டும் பிறப்பித்துள்ளார்

ராம்நாத் கோவிந் இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் குரு கோவிந்த சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு

துணிச்சல் மற்றும் விவேகத்தின் வடிவமாகவே திகழ்ந்த குரு கோவிந்த் சிங் மனிதகுல மாண்புகளுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று அவர் கூறினார் சமூகத் தீமைகளுக்கு எதிராகவாகவும் நலிவடைந்த பிரிவினரின் நலனுக்கு ஆதரவாகவும் போராடிப் பல தியாகங்களைப் புரிந்தவர் குரு கோவிந்த் சிங் என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் வாயிலாக தற்போது பாகிஸ்தானில் உள்ள கர்த்தார்பூர் சாகிப் குருத்வாராவிற்கு நேரடி நெடும்பாதை அமைக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக் காட்டினார்

இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள இந்தியத் தூதரகங்களிலும் குருநானக் தேவ்ஜி பிறந்தநாள் கொண்டாடப்படும் என்று பிரதமர் மேலும் குறிப்பிட்டார் லோரி மகரசங்கராந்தி உத்தராயணம் மற்றும் பொங்கல் திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் வெவ்வேறு பெயர்களில் ஆனால் ஒரே விதத்தில் கொண்டாடப்படும் இந்த அறுவடைத் திருநாள் கோடிக் கணக்கிலான விவசாயிகளின் கடும் உழைப்பு மற்றும் விடாமுயற்சியை கவுரவிக்கும் தருணம் என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் மகிழ்ச்சிகரமான இந்நன்னாளில் அனைத்து மக்களின் வாழ்வில் வளம் செழிக்கவும் நாட்டில் சகோதரத்துவம் தழைக்கவும் வாழ்த்துவதாக அவர் மேலும் கூறியுள்ளார் புதுவையில் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமசிவாயம் தெற்கு மாநில திமுக அமைப்பாளர் திரு ஆர் சிவா உள்ளிட்ட தலைவர்கள் மாநில மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர் பாரதிய ஜனதா கட்சி நாட்டிற்கு சேவை புரிவதற்காக அரசியலில் உள்ளதே தவிர மற்ற கட்சிகளைப் போல பிரித்தாளும் சூழ்ச்சிக்காகவோ ஓட்டு வங்கிக்காகவோ அல்ல என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று தமிழகத்தின் மயிலாடுதுறை பெரம்பலூர் சிவகங்கை தேனி மற்றும் விருதுநகர் மக்களவைத் தொகுதிகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி நிலை பிஜேபி தொண்டர்களுடன் காணொளிக் காட்சி மூலம் கலந்துரையாடிய அவர் எதிர்க்கட்சிக் கூட்டணிகளும் வாரிசுரிமைக் கட்சிகளும் தங்களுக்கென சாம்ராஜ்யம் ஒன்றைக் கட்டியமைக்க விரும்பும் நிலையில் பாரதிய ஜனதா மட்டுமே மக்களின் அதிகாரப் பங்கேற்பை மேம்படுத்த விரும்புவதாக கூறினார் பிஜேபி தொண்டர்கள் பெரும் எண்ணிக்கையில் மக்களைத் தொடர்பு கொண்டு வருவதால் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் கட்சி மீண்டும் அமோக வெற்றி பெறும் எனத் தாம் நம்புவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இந்தியாவில் வர்த்தகம் புரிவதை எளிதாக்குவதற்கான அரசின் முயற்சிகள் பெரும் நிறுவனங்களுக்கு மட்டுமே உதவும் என்ற கருத்து தவறானது என்றும் சிறு குறு மற்றும நடுத்தரத் தொழில் நிறுவனங்களுக்கும் இதனால் நன்மைதான் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தின் புகழ்பெற்ற ஜவுளி உற்பத்தி துறைக்கு ஊக்கமளிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிரதமர் மேலும் கூறினார் இன்று புதுடில்லியில் மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஹுனார் ஹாத் கைவினைக் கண்காட்சியை நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி தொடக்கி வைத்தார் சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு எம்ஏ நக்வி இணை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் ஆகியோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பின்னர் திரு அருண்ஜேட்லி செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாட்டில் திறமையான கைவினை கலைஞர்களுக்கு பஞ்சதில்லை என்றும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த கைவினை கலைஞர்கள் உலகத்தரம் வாய்ந்த படைப்புகளுக்கு பெயர் பெற்றுத் திகழ்வதாகவும் கூறினார் கைவினை கலைஞர்களின் படைப்புகளுக்கு உலக அளவில் நல்ல தேவை உள்ள போதிலும் இப்பொருட்களை முறையாக சந்தைப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் இதற்கான வாய்ப்பாகவே ஹுனார் ஹாத் கண்காட்சிகள் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் வளர்ச்சி அனைவருக்கும் அரவணைப்பு என்பதை தாரக மந்திரமாகக் கொண்டே தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக திரு அருண்ஜேட்லி மேலும் குறிப்பிட்டார்

சுசில்குமார் மோடி அறிவிக்கப்பட்டு உள்ளார் மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி தலைமையில் அண்மையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இந்த அமைச்சர்கள் குழுவை அமைக்கத் தீர்மானிக்கப்பட்டது

ஜிஎஸ்டி அமலாக்கத்தை தொடர்ந்து வருவாய் குறைந்து விட்டதாக பீகார் பஞ்சாப் இமாச்சலபிரதேசம் உத்தராகண்ட் ஜம்மு காஷ்மீர் குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் தெரிவித்துள்ளன

நாராயணசாமி அறிவித்துள்ளார்

இதற்கான முடிவு மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

இவர்கள் இராமேஸ்வரம் மற்றும் ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்தவர்கள் சபரிமலையில் நாளை மாலை மகர ஜோதியை தரிசிக்க லட்சக்கணக்கான ஐய்யப்ப பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் இதை முன்னிட்டு சபரிமலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

வட இந்திய மாநிலங்களின் பல பகுதிகளில் கடுங்குளிர் வாட்டும் நிலை பரவலாகத் தொடர்கிறது இமாச்சல பிரதேசத்தில் சிம்லா உள்ளிட்ட பெரும்பாலான மலைப் பகுதிகளில் பனிப் பொழிவு ஏற்பட்டுள்ளது கின்னார் உள்ளிட்ட மலை மாவட்டங்களில் பனிப் பொழிவு காரணமாக பல்வேறு பகுதிகளில் மின் விநியோகம் தடை பட்டுள்ளது காஷ்மீர் பள்ளத்தாக்கின் பல பகுதிகளிலும் நேற்றிரவு லேசான பனிப்பொழிவு இருந்த போதிலும் இன்று காலை வெயில் அடித்ததால் நிலமை ஓரளவு மேம்பட்டது

ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று பனிப் பொழிவால் போக்குவரத்து தடைபட்ட நிலையில் இன்று வாகனங்கள் மீண்டும் அனுமதிக்கப்பட்டன

தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவும் என்றாலும் தெற்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த ஆல் ரவுண்டர் விஜய் சங்கர் அண்மையில் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஹார்திக் பாண்ட்யா வுக்கு பதிலாக ஆடுவார் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இன்று அறிவித்துள்ளது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மற்றொரு வீரர் லோகேஷ் ராகுலுக்கு பதிலாக நியூசிலாந்து செல்ல உள்ள இந்திய அணியில் ஷுப்மான் கில் இடம் பெறுவார் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது அண்மையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பெண்களுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டது பற்றிய விசாரணைகளுக்காக பாண்ட்யா ராகுல் ஆகியோர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் மீணிடும் தலைப்புச் செய்திகள் முத்தலாக் அவசர சட்டத்தை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மீண்டும் பிறப்பித்துள்ளார் சீக்கிய குரு கோவிந்த சிங்கின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நினைவு நாணயம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் பாரதிய ஜனதா கட்சி நாட்டிற்கு சேவை புரிவதற்காக அரசியலில் உள்ளதே தவிர மக்களை பிரித்தாளவோ ஓட்டு வங்கிக்காகவோ அல்ல என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாராயணசாமி அறிவித்துள்ளார்